எதிர்பார்ப்புகள் புதிய ஆசைகளுடன் புதிய பாதையில் புதிய இலக்குகளை நோக்கி நாடு முன்னேற தொடங்கியுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

மொழிகள் ஆகியவை வேற்றுமையில் ஒற்றுமை என்ற செய்தியை உலகுக்கு சொல்லியிருப்பதாக தெரிவித்தார்

ஏற்றுமதியாளர்களுக்க உதவியாக இருக்கவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டம் பிற்பகல் ஒருமணிக்கு தொடங்குகிறது பங்களாதேஷ் அணி இஇரண்டாவது இன்னிங்சை தொடர்ந்து ஆடும் இனி விரிவான செய்திகள் அயோத்தி விஷயத்தில் வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பையடுத்து புதிய எதிர்பார்ப்புகள் புதிய ஆசைகளுடன் புதிய பாதையில் புதிய இலக்குகளை நோக்கி நாடு முன்னேற தொடங்கியுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இந்த தீர்ப்பின்மூலம் நீதிமன்றத்தின் மீது நாட்டு மக்களுக்கு மரியாதை மேலும் அதிகரித்திருக்கிறது என்று குறிப்பிட்ட பிரதுர் அமைதி ஒற்றுமை சகோதரஉணர்வு ஆகியவற்றை மனதில் ஏற்று முன்னேற வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்று கூறினார் ஐநா சபை இந்த ஆண்டினை சர்வதேச பூர்வகுடி மொழிகள் ஆண்டாக அறிவித்திருப்பதை கட்டிகாட்டிய அவர் தாய்மொழி அழிவு இல்லாமல் உயர்வு சாத்தியமில்லை என்பதற்கு உத்ரகாண்ட் மாநிலத்தின் தார்சூலாவில் கமார் பத்தாயிரம் பேர் பேகம் ரங் சமுதாயத்தினரின் ரகவோ மொழியை காப்பாற்ற மேற்கொள்ளப்பட்டிருக்கும் முயற்சியை உதாரணமாக குறிப்பிட்டார் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொய்ம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தளை ஒன்றுடையாள் என்ற மகாகவி கப்ரமணி பாரதியின் பாடலையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார்

அரசியலமைப்பு சுட்டதினம் அதன் நோக்கங்களை பாதுகாப்பதோடு நாட்டை கட்டமைப்பதில் அனைவரும் பங்களிப்பு செய்வதற்கான அர்ப்பணிப்புக்கு வலு சேர்க்க வேண்டும்என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் செறிந்த ரானுவத்தினருக்கும் அவர்களின் தியாகத்திற்கும் நன்றி செலுத்தும்வகையில் வீரம் அடுத்தமாதம் ஏழாம் தேதி கொடிநாள் நிகழ்வில் அனைத்து மக்களும் மனமுவந்து நிதியளிக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டார் அந்நாளில் ஒவ்வொருவரிடமும் முப்படையினரின் கொடி இருக்க வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார் நவம்பர் மாதத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மாணவர் படை என் சி சி தினம் கடைபிடிக்கப்படுவதை நினைவுகூர்ந்த பிரதமர் இப்படை பிரிவில் உள்ள சில இளைஞர்களுடன் கலந்துரையாடினார் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அடுத்தமாதம் உடல்தகுதி இந்தியா வாரம் கொண்டாட இருப்பதை பாராட்டியுள்ள பிரதமர் இந்த இயக்கத்தின்மூலம் அளிக்கப்பட இருக்கும் தரவரிசை மதிப்பீட்டில் அனைத்து பள்ளிகளும் பங்கேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார் உடல்தகுதிக்கு வியர்வை சிந்தும் உழைப்பும் உணவு பழக்கங்களில் மாற்றமும் தேவையென்று குறிப்பிட்டுள்ள அவர் இது மக்கள் இயக்கமாக மாறவேண்டும் என்று கோரியுள்ளார்

கும்பமேளாவை போலவே இந்த கொண்டாட்டமும் தேச ஒற்றுமைக்கு உரம் சேர்க்கிறது என்றும் ஒரே இந்தியா உன்னத இந்தியா என்ற நோக்கத்திற்கு ஒளி கூட்டுகிறது என்றும் குறிப்பிட்டார் நதியுடன் சமூகத்தை இணைக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதிதான் புஷ்கர விழா என்று கூறிய பிரதமர் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டின் தாமிரபரணியிலும் இந்த ஆண்டு அசாமின் பிரம்மபுத்திரா நதியிலும் இந்த விழா கொண்டாடப்பட்டதை சுட்டிக்காட்டினார் ஏராளமான மக்கள் கூடும் இந்த விழாவின்போது அசாம் மக்கள் யாத்ரீகர்களுக்கு சிறப்பான விருந்தோம்பலை செய்ததோடு தூய்மையிலும் கவனம் செலுத்தியிருப்பது பாராட்டுக்குரியது என்று அவர் கூறினார் தேர்வு தொடர்பான உரையாடல் பற்றி மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மாணவி ஸ்வேதா முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தமுறை தேர்வு பற்றிய விவாதம் ஜனவரி மாத தொடக்கத்திலோ இடையிலோ நடக்குமாறு பார்த்துக் கொள்ள முயற்சி செய்வதாக தெரிவித்தார் மனதின் குரல் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கு மீண்டும் மறு ஒலிபரப்பு செய்யப்படவுள்ளது அரசு மற்றும் பொது நிர்வாகத்தின் பணிகள் அடித்தட்டு மக்களை சென்றடையும் வகையில் இருக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைப்யா நாயுடு கூறியுள்ளார் புதுதில்லியில் மறைந்த பி எஸ் கிருஷ்ணளின் இரங்கல் கூட்டத்தில் பேசிய அவர் சாதாரண மக்களை வளர்ச்சியடையச் செய்வது நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் என்று தெரிவித்தார் குடிமைப்பணியாளர்கள் மறைந்த கிருஷ்ணன் அவர்களை போன்று மக்கள் நலனுக்காக பணியாற்ற வேண்டும் என்று திரு வெங்கைய்யா நாயுடு கேட்டுக்கொண்டார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வரும் முப்பதாம் தேதி முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிஜேபி மூத்த தலைவர்களும் மத்திய அமைச்சர்களுமான திரு ராஜ்நாத் சிங் திருமதி ஸ்மிருதி இரானி ஆகியோர் இன்று பிரச்சாரம் செய்யவுள்ளனர் இவர்கள் தவிர காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்திமோர்ச்சா ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா ஆகியவற்றின் தலைவர்களும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்வுள்ளனர்

சில நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் விகிதாச்சார முறையில் ஏற்றுமதியாளர்களுக்க உதவியாக இருக்கவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை ஏற்பாடு செய்திருந்த ஜி ராமச்சந்திரன் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஏற்றுமதியாளர்களுக்கு செய்யப்படுவதை அரசு உறுதி செய்யும் என்றார் பிராந்திய ஒருங்கிணைப்பு பொருளதார பங்களிப்புக்கான பேச்கவார்த்தை நாட்டின் தேவைகளை நிறைவேற்றவில்லை என்பதால் அதில் இந்தியா இணையவில்லை என்றும் அவர் கூறினார் சில கூட்டுறவு வங்கிகளில் முறைகேடு நடைபெறுவதாக வந்த அறிக்கையை அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி கண்காணிப்பு மற்றும் முறைப்படுத்தும் நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகக் அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த காலத்தில் வங்கிகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்த வாராக்கடனிவிருந்து பல வங்கிகள் மீண்டிருப்பதாக அவர் கூறினார் வங்கித்துறை முறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்தார் மோட்டார் வாகன துறை பற்றி குறிப்பிட்ட அவர் புகை வெளியேற்றத்திற்கான விதிமுறைகளை மேம்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் காலவரம்பு நிர்ணயித்திருப்பதை அடுத்து புதிய வாகனங்களுக்கான புகை வெளியேற்ற தன்மையை மத்திய அரசு திருத்தி அமைத்துள்ளது என்றார்

இதற்கிடையே ஈராக் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீர்திருத்த மசோதாக்களை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேற்றைய கூட்டத்தொடர் நாளைய தினத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகுவின் பிரதான அரசியல் எதிர்ப்பாளரான திரு பென்னி கான்ட்ஸ் ஒற்றுமை அரசை உருவாக்கலாம் என யோசனை தெரிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு தாம் பிரதமராக இருக்கவும் ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டால் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு திரு நேதன்யாகு பிரதமராக இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார்